மோடியின் வலுவான நரேந்திர அரசியல் மன உறுதி காரணமாகவே நாட்டில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நீடிப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான் அமைச்சரவையில் இருந்தும் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்தும் திரு சச்சின் பைலட்டை நீக்கியுள்ளது புதுச்சேரி அரசின் பட்ஜெட் உத்தேசங்களை மத்திய அரசு வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலுவான அரசியல் மன உறுதியின் காரணமாகவே நாட்டில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நீடிப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று ஆங்கில நாளேடு ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு இந்தியாவில் தொடர் அக்கறை இருப்பதாகவும் பி வி நரசிம்மராவ் ஆட்சிக்காலத்தில் இந்திய பொருளாதாரத்தை திறப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் அண்மையில் அன்னாரின் பிறந்த நாளின் போது நினைவு கூறப்பட்டதையும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார்

புதுடில்லியில் பிஜேபி பிரதிநிதிக் குழு ஒன்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று நேரில் சந்தித்து மேற்கு வங்கத்தில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் அரசை பதவி நீக்கம் செய்யக் கோரியது

கைலாஷ் விஜய்வர்கியா திரு

மேற்கு வங்க மாநிலம் வடக்கு தினாஜ்பூர் மாவட்டத்தில் உள்ள பிண்டால் கிராமத்தில் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரின் உடல் பூட்டிய கடை ஒன்றுக்கு வெளியே வராண்டாவின் மேற்கூரையில் இருந்து தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான் அமைச்சரவையில் இருந்தும் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்தும் திரு சச்சின் பைலட்டை நீக்கியுள்ளது ராஜஸ்தான் அமைச்சரவையில் இருந்து திரு விஸ்வேந்திர சிங் திரு

இன்று நடைபெற்ற ராஜஸ்தான் காங்கிரஸ் சட்டமன்றக் குழுவின் கூட்டத்திற்குப் பின்னர் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ரண்தீப் சுர்ஜேவாலா செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவராக திரு கோவிந்த் சிங் டோட்டாசாரா நியமிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் துணை முதலமைச்சராக இருந்த திரு

இதற்கிடையே ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு அசோக் கெலோட் மற்றும் இதர காங்கிரஸ் தலைவர்கள் இன்று மாநில ஆளுநரை சந்திக்கிறார்கள் புதுச்சேரி அரசின் பட்ஜெட் உத்தேசங்களை மத்திய அரசு அரசியல் காரணங்களுக்காக வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக புதுச்சேரிக்கு பொறுப்பான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டியுள்ளார்

கொரோனா நிலவரங்களுக்கு இடையிலும் மத்திய அரசு இப்படி நடந்து கொள்வது காங்கிரஸ் ஆட்சியில் உள்ள புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை குறி வைக்க எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையே எடுத்துக் காட்டுவதாக அவர் கூறினார் புதுச்சேரியில் கொரோனா நிலவரங்களை சமாளிக்க காங்கிரஸ் அரசு போராடி வரும் நிலையில் மத்திய அரசு ஜிஎஸ்டி மற்றும் இதர மானியங்களில் புதுச்சேரிக்கான பங்கை வழங்க மறுப்பது புதுச்சேரி மக்களை அவமதிக்கும் செயல் என்றும் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மக்கள் இதற்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு சஞ்சய் தத் கூறியுள்ளார்

கொரோனா நிலவரங்கள் காரணமாக பெரிய அளவிலான கொண்டாட்டங்கள் தவிர்க்கப்பட்டன புதுவைக்கான பிரெஞ்ச் தூதர் திருமதி கேத்தரின் சுவார் துணைநிலை ஆளுநர் சார்பில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி அருண் ஆகியோர் கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் இன்று காலை மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பிரெஞ்ச் போர் வீரர் நினைவுச் சின்னத்தில் மாவட்ட ஆட்சியரின் செயலர் மற்றும் அரசுத் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் பிரெஞ்ச் தேசிய தினக் கொண்டாட்டங்கள் டிஜிட்டல் முறையில் நடைபெறுவதால் புதுச்சேரி மற்றும் சென்னையில் உள்ள பிரெஞ்ச் தூதரகங்களின் பேஸ்புக் பக்கங்களில் ஆன்லைன் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது

இதற்கிடையே சுகாதார அமைச்சர் திரு

ஏனாமை ஒட்டியுள்ள ஆந்திர பகுதிகளைப் போல ஏனாமிலும் கடைகள் திறந்திருக்கும் கொள்ளப்பட்டு நேரத்தை குறைக்க முதலமைச்சரிடம் கேட்டுக் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா தொற்றுடன் அனுமதிப்பட்டு இருந்த மேலும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நேற்று மகப்பேறு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிரசவிக்கப்பட்டது தாயும் சேயும் நலமாக இருப்பதாக காரைக்கால் சுகாதாரத் துறை தெரிவித்துள்ளது

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் இன்று இது தொடர்பாக ட்விட்டர் செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் மாணவர்கள் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலுவான அரசியல் மன உறுதி காரணமாகவே நாட்டில் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்ந்து நீடிப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான் அமைச்சரவையில் இருந்தும் மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்தும் திரு சச்சின் பைலட்டை நீக்கியுள்ளது புதுச்சேரி அரசின் பட்ஜெட் உத்தேசங்களை மத்திய அரசு வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலர் திரு சஞ்சய் தத் குற்றம் சாட்டியுள்ளார்